எடப்பாடி கே

ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று கூறியுள்ளார்

பிரதமர் திரு

தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாயவிலைக்கடைகள் மூலம் வரும் நவம்பர் மாதம் வரை மத்திய அரசின் இலவச அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை திரு

எடப்பாடி கே

இருப்பினும் சில தளர்வுகளை அறிவித்துள்ள முதலமைச்சர் வரும் ஆகஸ்ட் மாதத்தின் அனைத்து சுாயிற்றுக்கிழமைகளிலும் எவ்வித தளங்வும் இன்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று கூறியுள்ளார்

ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் உள்ள சிரிய திருக்கோவில்களிலும் சிறிய மசூதிகள் தர்காக்கள் தேவாலயங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவா்களின் அனுமதியுடன் பொதுமக்கள் அனுமதிக்கப்படலாம் இருப்பினும் பெரிய வழிபாட்டு தலங்கள் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லையென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்திற்கு தடை நீடிக்கிறது

சுற்றுலாத்தளங்கள் திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கான தடை நீடிக்கிறது

பொதுமக்கள் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கை கழுவுவதையும் வெளியிடங்களில் முகக்கவசத்தை அணிந்து செல்வதையும் சமூக இடைவெளியை தவறாமல் பின்பற்றுவதையும் மீண்டும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக கோவிட் பரவல் மற்றும் சிகிச்சை நிலவரம் குறித்து மருத்துவ நிபுணர் குழுவினருடன் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மாவட்டங்களிலும் கோவிட் தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவித்தார் சென்னையில் முன் களப்பணியாளர்களின் நடவடிக்கையால் கோவிட் தொற்று கட்டுக்குள் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்

கடந்தகால வரலாற்றில் வளர்ச்சிக்கான பங்களிப்பு என்ற பெயரில் தேசங்கள் பங்களிப்பு நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டதால் அது காலனி சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாகவே உலகளாவிய வளர்ச்சி தடைப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார் போர்ட் லூயி யில் கட்டப்பட்ட உச்சநீதிமன்ற கட்டிடம் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான ஒத்துழைப்பிற்கும் பங்களிப்பிற்கும் ஒரு சிறந்த அடையாளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

நோயை கண்டறிவதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் மருந்து உயிர்காக்கும் கருவி அதிநவீன தொழில்நுட்ப சிறப்பு கவசங்கள் இவற்றில் அடங்கும்

நோய்த்தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் தியாக மனப்பான்மையுடன் ஈடுபட்டுள்ள அனைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு நன்றி செலுத்தும் தருணமாகும் இது என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது

ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வேலம்பாளையத்தில் கால்நடை கிளை நிலையத்தை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அம்மா ஆம்புலன்ஸ் எண்ணிக்கை முதலமைச்சரின் அனுமதி பெற்று படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றார் இதற்கான களப்பணியாளர்களை நியமிப்பது தொடர்பாக கோவிட் சூழலுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திட்டமிட்டு செயலாற்றியதன் விளைவாக ராயபுரம் மண்டலத்தில் நோய்த்தொற்று குறைந்ததாக குறிப்பிட்டார்